ராஜ்நாத்சிங்இன்றுஅறிமுகம்செய்துஅதன்விநியோகத்தைத்தொடங்கிவைத் தார்

கிராமப்புறங்களில்கோவிட்பாதிப்புஅதிகரிப்பதைத்தடுப்பதற்குபுதியவழிகாட் டுநெறிமுறைகளைமத்தியஅரசுவெளியிட்டுள்ளது

இயங்கும்நேரத்தைநீட்டிக்குமாறுமாநிலஅரசுகளைமத்தியஅரசுகேட்டுக்கொ ண்டுள்ளது

மஹுவாஇடையேஇன்றுஇரவுகரையைக்கடக்கக்கூடும்எனவானிலைஆய்வு மையம்தெரிவித்துள்ளது

ராஜ்நாத்சிங்இன்றுவெளியிட்டுஅதன்விநியோகத்தைத்தொடங்கிவைத்தார் இந்தநிகழ்ச்சியில் சுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனும் பங்கேற்றுஉரையாற்றினார்

ராஜ்நாத்சிங்இன்றுஅறிமுகம்செய்தார்

தாள்வடிவில்உள்ளஇந்தமருந்தை தண்ணீரில்கரைத்துகொடுத்தால்அதுசெல்களில்செயல்படதொடங்கும்எனடிஆர்டிஓதெரி வித்துள்ளது இந்தமருந்தால் நோயாளிகளுக்கானஆக்சிஜன்தேவையும்உயிரிழப்பும்வெகுவாககுறையும்எனஇந்தியமரு ந்துக்கட்டுப்பாட்டுஅமைப்புதெரிவித்துள்ளது

கிராமப்புறங்களில்கோவிட்பாதிப்புஅதிகரிப்பதைத்தடுப்பதற்குபுதியவழிகாட்டுநெ றிமுறைகளைமத்தியஅரசுவெளியிட்டுள்ளது இதுதொடர்பாகமாநிலஅரசுகளின்உயர்அதிகாரிகளுடன்மத்தியசுகாதாரத்துறைச் செயலாளர்திரு ராஜேஷ்பூஷன்மற்றும்நித்திஆயோக்உறுப்பினர்திரு விகேபால்ஆகியோர் காணொலிக்காட்சிவாயிலாகஆலோசனைநடத்தினர் அப்போதுகிராமங்களில் கோவிட்பாதிப்பைக்கட்டுப்படுத்தபுதியவழிகாட்டுநெறிமுறைகள்வெளியிடப்பட்டுள்ளன

உணவுதானியங்களைதடையின்றிவழங்குவதற்காகநியாயவிலைக்கடைகள்இயங் கும்நோத்தைநீட்டிக்குமாறுஅனைத்துமாநிலங்களையும்மத்தியஅரசுகேட்டுக்கொண்டுள்ள க் பல்வேறுமாநிலங்களில்முழுஊரங்குஅமல்படுத்தப்பட்டுள்ளதைஅடுத்துமத்தியஉண வுஅமைச்சகம்மாநிலஅரசுகளுக்குஇந்தஅறிவுறுத்தலைவழங்கியுள்ளது

இதுதொடர்பாகஎடுக்கப்படும்முயற்சிகள்குறித்துபரவலாகவிளம்பரப்படுத்துமாறும்கேட்டு க்கொள்ளப்பட்டுள்ளது அரபிக்கடலில்நிலைகொண்டுள்ளஅதிதீவிரபுயலான டவ்தேகுஜராத்தின்போர்பந்தர் மஹூவாஇடையேஇன்றுநள்ளிரவில்கரையைக்கடக்கக்கூடும்என்றுவானிலைஆய்வுமை யம்தெரிவித்துள்ளது

இதையடுத்துகுஜராத்தில்பாதிக்கப்படக்கூடியபகுதிகளில்வசிக்கும்சுமார்ஒன்றரைல ட்சம்பேர்பாதுகாப்பானஇடங்களில்தங்கவைக்கப்பட்டுள்ளனர் சவுராஷ்டிரா போர்பந்தர் பாவ்நகர் அம்ரேலி ஜுனாகத் கிர்சோம்நாத்உள்ளிட்டபகுதிகள்புயலால்பாதிக்கப்படும்என்றுகண்டறியப்பட்டுள்ளதால் அந்தபகுதிகளில்கூடுதல்முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள்மேற்கொள்ளப்பட்டுள்ளதாககு ஜராத்முதலமைச்சர்திரு விஜய்ரூபானிகூறியுள்ளார் மகாராஷ்டிராவிலும்புயல்தொடர்பானமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள்மேற்கொ ள்ளப்பட்டுள்ளன

க ஸ்டாலின்இன்றுதொடங்கிவைத் தார் இந்நிகழ்ச்சியில்மாநிலஅமைச்சர்திரு சேகர்பாபு மாநகராட்சிஆணையர்திரு ககன்தீப்சின்பேடிஉள்ளிட்டோர்பங்கேற்றனர் புதியகல்விக்கொள்கைதொடர்பாகமாநிலக்கல்வித்துறைச்செயலர்களுடன்மத்தியக ல்விஅமைச்சர்திரு ரமேஷ்பொக்ரியால்நிஷாங்க்காணொலிக்காட்சிவாயிலாகதற்போதுஆ லோசனைநடத்திவருகிறார் கோவிட்பாதிப்புச்சூழலில்கல்வித்துறையில்அதன்தாக்கம் இணையதளம்வாயிலானகல்வியைமேலும்ஊக்குவித்தல்போன்றவைகுறித்தும்இந்தக்கூட் டத்தில்ஆலோசிக்கப்படுவதாகதகவல்வெளியாகியுள்ளது இதனிடையேபல்கலைக்கழகதுணைவேந்தர்களுடன்திரு ரமேஷ்பொக்ரியால்நிஷா ங்க்நாளைகாணொலிக்காட்சிவாயிலாகஆலோசனைநடத்தவுள்ளார்

இந்தியதகவல் சேவைஒய்வு பெற்ற இயக்குநர் திரு

முத்துவேல் இன்றுகாலைசென்னையில் காலமானார்

மத்தியஅரசின் பத்திரிகைதகவல் அலுவலகம் வானொலி தொலைக்காட்சிஆகியவற்றின் செய்திப் பிரிவுகள் விளம்பரம் மற்றும் காட்சி இயக்குநரகம் பாதுகாப்பு அமைச்சகமக்கள் தொடர்பு அலுவலகம் போன்றவற்றில் அவர் பணியாற்றிஉள்ளார்

கங்கைஆற்றில்இறந்தவர்களின்உடலைவீசுவதைத்தடுக்கவும் பாதுகாப்பானமுறையில்உடல்களுக்குஇறுதிச்சடங்குசெய்யவும்உரியநடவடிக்கைகளைஎ டுக்குமாறுசம்பந்தப்பட்டமாநிலங்களைமத்தியஅரசுஅறிவுறுத்தியுள்ளது இதுதொடர்பாகஉத்தரப்பிரதேசம்மற்றும்பிஹாரில்மேற்கொள்ளப்பட்டுவரும்நடவ டிக்கைகள்குறித்துமத்தியஜல்சக்தித்துறைச்செயலாளர்திருபங்கஜ்குமார்ஆய்வுமேற்கொ ண்டார் தண்ணீரின்தரத்தைபாதுகாக்கும்நடவடிக்கைகளைபோர்க்காலஅடிப்படையில்மேற் கொள்ளவேண்டும்என்றுஅவர்கூறினார் இறந்தவர்களின்உடலைதகனம்செய்யசம்பந்தப்பட்டகுடும்பத்தினருக்குதேவையா னஆதரவைமாநிலஅரசுகள்வழங்கவேண்டும்என்றுதூய்மைகங்கைஇயக்கத்தின்தலைவர் திரு ராஜிவ்ரஞ்சன்மிஸ்ராகேட்டுக்கொண்டுள்ளார்